ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது

உலக சூப்பர் சீரிஸ் இறுதி பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து

வர்த்தக ரீதியில் இந்த செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது

வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்காக விஞ்ஞாளிகளுக்கு அவர் பாராட்டு இத தெரிவித்தார்

இத்தொடர்பாக திமுக மற்றம் அதன் கூட்டணி கட்சிகள் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த தலைம நீதிபதி திரு போப்தே தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாட்டினை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மாநில சட்ட அளமச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தேர்தல் நேர்மயாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் தேர்தல் செலவினங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த ஆய்விள் போது விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச பற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் பாரதி திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பாரதியாரின் எண்ணங்கள் தற்போதும் எழுச்சியூட்டும் விதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி துத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் பாரதியாரின் சிலைக்கு மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ரயில்வே பணி நியமனங்கள் மண்டல வாரியாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் இதில் எவ்வித முறைகேடும் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார் பணியாளர் தேர்வானையத்தின் மூலம் ஒரு லட்சம் பணியிடங்கள் நடப்பாண்டிலும் அடுத்த ஆண்டிலும் பூர்த்தி செய்யப்படவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நான்கு லட்சம் பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது உள்குறை அமைச்சர் திரு அமித் ஷா இதளை தாக்கல் செய்து பேசுகையில் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானது போல இந்த மசோதாவை சித்தரிப்பது தவறானது என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்கள் இந்த மசோதா காரணமாக எவ்விதத்திலும் பாதிக்காது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் தற்போது பதிலளித்து வருகிறார் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்றக்குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நாட்டின் வரவாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது இந்த மசோதா என்று பிரதமர் கூறியதாகவும் குறிப்பிட்டார் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோகா மாநிலங்களவையிலும் நிறைவேறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ஏற்றுமதி அனுமதிக்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ள காவலன் செயலியை பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு பெரியய்யா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரியில் இந்த செயலியை அறிமுகம் செய்து அவர் பேசினார்

கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச்சாவடியில் போக்குவரத்துத்துறை இணை ஆணையர் திரு ஜவஹர் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

உலக சூப்பர் சீரிஸ் இறுதி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து